நரேந்திர மோடி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரஸ் நிலவரங்களை கட்டுப்படுத்த சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து கூட்டு உத்தி ஒன்றை உருவாக்குவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை காணொலி காட்சி மூலம் சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடினார்

கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டம் கட்டமான முறையில் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டுமே தவிர பீதி அடைய தேவையில்லை என்றும் இது தொடர்பாக இந்தியா தனது அனுபவங்களை சார்க் நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் நிலவரங்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒன்றாக தயாராகி ஒன்றாக செயல்பட்டு ஒன்றாக வெற்றி பெறுவோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் ஆப்கனிஸ்தான் அதிபர் திரு அஷ்ரப் கனி மாலத்தீவு அதிபர் திரு இப்ராகிம் முகமது சோலி இலங்கை அதிபர் திரு கோத்தபய்ய ராஜபக்சே பூட்டான் பிரதமர் திரு லோட்டே ஷெரிங் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் இந்த வீடியோ மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களின் கருத்துகளை பகிர்ந்து கொண்டனர்

வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க வெளியுறவு அமைச்சகம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது இது தொடர்பான பணிகளை ஒருங்கிணைப்பு அதிகாரியாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு தம்மு ரவி நியமிக்கப்பட்டுள்ளார்

வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர் வெளியுறவுத் துறை செயலர் திரு ஹர்ஷ் வர்தன் ஷிரிங்லா ஆகியோரும் நிலவரங்களை தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருகின்றனர்

இதற்கென ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரிலும் ராணுவத்தின் சார்பில் உடல்நல மையம் அமைக்கப்பட்டுள்ளது

முரளிதரன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் ஒரே இடத்தில் கூடுவதையும் மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

அடிக்கடி கை கழுவுதல் உள்ளிட்ட தனிநபர் சுகாதார பழக்கங்களை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வயதானவர்கள் குழந்தைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் காய்ச்சல் இருமல் இருந்தால் அரசு மருத்துவமனையை உடனடியாக அணுக வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பல்வேறு துறைகள் மூலமான கொரோனா வைரஸ் தடுப்புப் பணிகள் வருவாய் துறை ஆணையர் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் இப்பணிகள் குறித்து அன்றாட அறிக்கைகளை அனுப்ப மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப் பட்டுள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்

மறு அறிவிப்பு வெளியாகும் வரை இந்த உத்தரவு தொடரும் என்று கல்வி அமைச்சர் திரு கமலகண்ணன் இன்று செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் எவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை என்றாலும் வெளி நாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான கருத்தரங்குகள் மற்றும் நிகழ்ச்சிகளை புதுச்சேரியில் நடத்தக் கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார்

அருண் கூறியுள்ளார் திரையரங்குகளில் சளி இருமல் உள்ளவர்களை அனுமதிக்க கூடாது என அறிவுறுத்தப் பட்டுள்ளதாகவும் திரையரங்குகளின் உரிமையாளர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வழிமுறைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் பொது போக்குவரத்து வாகனங்களை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கிருமி நாசினி மூலம் சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் கிருமி நாசினி மருந்துகள் மற்றும் முக கவசங்களை அதிக விலைக்கு விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தங்கும் விடுதிகளில் அறை எடுக்க வருபவர்களிடம் கொரோனா வைரஸ் அறிகுறி இல்லை என்பதற்கு சுய சான்றிதழ் பெற்று அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிகளில் வாட்டர் பெல் நேரத்தில் மாணவர்கள் சுத்தமாக கை கழுவி கொள்வதை உறுதிப்படுத்த அறிவுறுத்தப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் இதுவரை எவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதல் இல்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான தெற்கு ரயில்வே நிர்வாகத்தின் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக குளிர்சாதன ரயில் பெட்டிகளில் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு கம்பளிப் போர்வைகள் விலக்கிக் கொள்ளப் படுவதாகவும் பயணிகள் கேட்டால் மட்டுமே போர்வை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ரயில் பெட்டிகளையும் கிருமி நாசினி மருந்துகள் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் மாநில அரசும் துணைநிலை ஆளுநரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வாட்ஸ்அப்பில் வெளியிட்டுள்ள செய்தியில் வரும் வாரம் முதல் பொதுப்பணித்துறை மூலமான முக்கியத் திட்டங்களின் அமலாக்கத்தில் ஏற்படும் முன்னேற்றங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார்

இதனால் அரசின் அனைத்து முடிவுகளிலும் சீரமைப்பை கொண்டு வரவும் பணிகளை தாமதமின்றி நிறைவேற்றுவதில் ஒருங்கிணைந்து செயல்பட இதனால் உதவிகரமாக இருக்கும் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார்

லாஸ்பேட் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாநிலத் தலைவர் திரு

சாமிநாதன் தலைமை ஏற்றார் மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்ற முடியாத காங்கிரஸ் அரசு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்

க ஸ்டாலின் இன்று அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் அண்மையில் காலமானதை தொடர்ந்து புதிய பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படுவார் மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் திரு கமல் நாத் நாளை சட்டமன்றத்தில் பெரும்பான்மை வலுவை நிருபிக்க வேண்டும் என ஆளுநர் திரு லால்ஜி டாண்டன் உத்தரவிட்டுள்ள நிலையில் நாளை தொடங்க உள்ள சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏ க்கள் இன்று ஜெய்ப்பூரில் இருந்து போபால் திரும்பி உள்ளனர் போபாலில் இவர்கள் விடுதி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாளைய தினம் அனைத்து காங்கிரஸ் எம்எல்ஏ க்களும் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது பிஜேபி எம்எல்ஏ க்களும் சட்டமன்ற கூட்டத்தில் தவறாது கலந்து கொண்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என பாரதீய ஜனதாவும் கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது